சிறந்த அரசியல் தலைமை நிதியுதவி மக்கள் பங்களிப்பு

பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது

தலைநகர் தில்லியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பிஜேபி மூத்த தலைவர் திரு எல் கே அத்வானி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி தலைவா் திருமதி சோனியாகாந்தி தில்லி முதலமைச்சா் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட தலைவா்கள் பலரும் காந்தி நினைவிடத்தில் மலா் தூவி மரியாதை செலுத்தினா் ஐ நா பொதுச்செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸும் காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் இதையொட்டி ராஜ்காட்டில் சா்வ மத பிராா்த்தனை நடைபெற்றது இந்நாளைபொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் மகாத்மா காந்தி காட்டிய அமைதி சகோதரத்துவம் நல்லிணக்கம் உள்ளடக்கிய தேசிய வளர்ச்சி ஆகியவற்றை நிறைவேற்ற நம்மை நாமே மீண்டும் அர்ப்பணித்துக் கொள்வோம் என்று கூறியிருக்கிறார் மகாத்மா காந்தியின் வாழ்க்கை கோடிக்கணக்கான இந்தியர்களையும் உலக மக்களையும் கவர்ந்தது என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச்செய்தியில்

ஐ நா மன்றம் மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை சா்வதேச அஹிம்சை தினமாக கொண்டாடுகிறது

சண்டை சச்ரவுகள் சவால்கள் நிறைந்த இந்த காலக்கட்டத்தில் மகாத்மா காந்தியின் அஹிம்சை கொள்கை மிகவும் பொருத்தமானது என்று ஐ நா தலைமைச் செயலர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் கூறியிருக்கிறார் மனிதர்களின் கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்பதில் மகாத்மா காந்தி காட்டிய உறுதி உலகிற்கு ஒளிவீசுவதாகவும் பாலின சமத்துவம் நீடித்த வளர்ச்சி ஆகியவற்றுக்கு உதவும் என்றும் திரு குட்ரஸ் கூறியிருக்கிறார் சுற்றுப்புற தூய்மையை பேணுவதில் இந்தியாவின் செயல்பாடு உலகுக்கே எடுத்துக்காட்டாக உள்ளது என்று ஐ நா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார்

இந்தியா சுற்றுப்புற சூழலுக்கும் தூய்மைக்கும் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் இதனை சிறப்பாக செயல்படுத்தி வரும் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு தமது பாராட்டுக்களை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் நீடித்த வளர்ச்சி என்ற இலக்கை எட்டுவதற்கும் மகாத்மா காந்திக்கு அஞ்சலி செலுத்தவும் தூய்மையான இந்தியாவை பேணுவதே சரியான வழி என்று திரு குட்ரஸ் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி தூய்மையான உலகத்தை உருவாக்குவதற்கு சிறந்த அரசியல் தலைமை நிதியுதவி மக்கள் பங்களிப்பு கூட்டு முயற்சி ஆகிய நான்கு காரணிகள் அடிப்படை தேவைகள் என்று குறிப்பிட்டார் இந்தியாவில் தொடங்கப்பட்டுள்ள தூய்மை இந்தியா இயக்கம் மக்களின் வாழ்க்கை நடைமுறையில் மாற்றங்களை ஏற்படுத்தித்தந்துள்ளதாக கூறினார்

இந்த இயக்கத்தின்கீழ் ஐந்து லட்சம் கிராமங்களுக்கு பாதுகாப்பான கழிப்பிட வசதிகள் செய்துதரப்பட்டு வெளியில் மலம் கழிக்கும் பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

அந்த பாடல் காட்சி மாநாட்டில் திரையிடப்பட்டது

துப்புரவு மற்றும் தூய்மை ஆகிய துறைகளின் அமைச்சர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர் இம்மாநாட்டில் தூய்மை பாராமரிப்பு மற்றும் தூய்மை குறித்த விழிப்புணர்வு பணிகளில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன தூய்மை இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்றது ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் மாணவர்களுக்கு தூய்மை இந்தியா விழிப்புணர்வு உறுதிமொழி செய்துவைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்துகொண்ட தூய்மை இந்தியா திட்ட விழிப்புணர்வு பேரணியை மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தொடங்கிவைத்தார் இதுதொடர்பாக நடைபெற்ற கருத்தரங்கிலும் அமைச்சர் கலந்துகொண்டார்

முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சா் திரு ஒ பன்னீா்செல்வம் மாநில அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகளின் தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் சென்னை கிண்டியில் உள்ள மகாத்மா காந்தியின் மணிமண்டபத்தில் உள்ள சிலைக்கும் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தீண்டாமை ஒழிப்பு தேசிய ஒருமைப்பாடு உலக அமைதி மத நல்லிணக்கம் ஆகியவற்றை வலியுறுத்தி கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் பிரம்மகுமாரிகள் கலந்துகொண்ட மிதிவண்டி பேரணியை மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு சென்னை காமராஜர் சாலையில் தொடங்கிவைத்தார்

காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் கிராம சபை கூட்டங்களும் நடைபெற்றன

இதனை முன்னிட்டு பிரதமா் திரு நரேந்திர மோடி புதுதில்லி விஜயகாட்டில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார்

ராணுவ வீரர்கள் மற்றும் விவசாயிகளை கவுரவிக்கும் வகையில் அவர் கூறிய ஜெய் ஜவான் ஜெய் கிஸான் என்ற சொற்றொடர் இன்றும் நினைவு கூறப்படுகிறது இந்தியாவின் பசுமைப் புரட்சிக்கு லால் பகதூர் சாஸ்திரி காட்டிய வழி இன்னமும் உந்துசக்தியாக உள்ளது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் புகழாரம் சூட்டியுள்ளார் பரம் ஏழைகளுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு குறிப்பிட்டுள்ளார்

ரயில்வேப்பணியாளர்கள் தூய்மையே சேவைக்கான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர்

தெற்கு ரயில்வேயின் பாரம்பரியத்தின் அடையாளமாக விளங்கும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு பசுமை ரயில் நிலையம் என்ற அங்கீகார சான்றிதழ் வழங்கப்பட்டது

அனைத்து மண்டலங்கள் கோட்டங்கள் உற்பத்தி பிரிவுகள் பணிமனைகள் ஆகியவற்றிலும் தூய்மை இருவார விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது ரயில் நிலையங்கள் ரயில் பாதைகள் பணிமனைகள் அலுவலக வளாகங்கள் ஆகியவற்றில் தூய்மையை மேம்படுத்தும் பணியை தொடர் இயக்கமாக மேற்கொள்வதே தூய்மையே சேவை விழாவின் முக்கிய நோக்கமாகும் பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு தினம் இன்று தமிழகம் முழுவதும் அனுசிக்கப்பட்டது சென்னை கிண்டியில் உள்ள காமராஜரின் நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித்தலைவர் திரு திருநாவுக்கரசர் முன்னாள் தலைவர் திரு தங்கபாலு விடுதலை சிறுத்தைகள் கட்சித்தலைவர் திரு தொல் திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் அமைப்புகளின் தலைவர்கள் மலா்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினா் தமிழகத்தில் ஆளும் அஇஅதிமுக அரசு மீது திமுக கூறிவரும் குற்றச்சாட்டுக்கள் ஆதாரமற்றவை என்றும் அவற்றை நீதிமன்றத்தில் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் துணை முதலமைச்சர் திரு ஒபன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் மீது கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்றும் அதில் உண்மையில்லை என்றும் கூறினார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேளாண் வளர்ச்சிக்காக ஈ நாம் உள்ளிட்ட பல்வேறு அரசுத்திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனால் விவசாயிகளின் வருமானம் பெருகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்